சுயசார்பு பொருளாதாரத்தை நோக்கி நாடு முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரை தனிமனித இடைவெளியுடன் நடத்துவது குறித்து மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடுவும் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லாவும் ஆலோசனை நடத்தியுள்ளனர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ப்ளாஸ்மா வங்கியும் அதற்கான சிகிச்சை பிரிவும் இன்று தொடங்கப்படுகிறது

இந்நோய் தொற்றால் உயிரிழப்பவர்களின் உடல்களை உரிய முறையில் அடக்கம் செய்வதை உறுதிப்படுத்த மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் இந்த ஆண்டு நடைபெறவிருந்த ட்வென்டி ட்வென்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒத்தி வைக்கப்படுவதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது சுயசார்பு பொருளாதாரத்தை நோக்கி நாடு முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐபிஎம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு அரவிந்த் கிருஷ்ணாவுடன் நேற்று அவர் கலந்துரையாடியபோது இதனைத் தெரிவித்தார் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய இதுவே சரியான தருணம் என்றும் அவர் கூறினார் நோய்த் தொற்று உள்ள நேரத்தில் வீடுகளிலிருந்து எந்தவித தடங்கலும் இல்லாமல் பணியாளர்கள் பணியாற்றுவதற்கான சூழலையும் தொழில்நுட்பத்தையும் உறுதிப்படுத்த அரசு கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தொழில்நுட்பத்தோடு சுகாதாரத்தை ஒருங்கிணைத்து நியாயமான கட்டணத்தில் சிகிச்சை கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார்

இதற்கேற்ப அடிப்படை கட்டமைப்புகள் தகவல் தொடர்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்த அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துடன் இணைந்து

வெங்கைய நாயுடுவும் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லாவும் ஆலோசனை நடத்தினர் இருவரும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் சென்று உறுப்பினர்கள் அமரும் இடத்தைப் பார்வையிட்டதோடு தனிமனித இடைவெளியுடன் அனைத்து உறுப்பினர்களையும் அமர வைக்க இடவசதி உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர் மக்களவை கூட்டத் தொடர் நடைபெறும்போது அதன் உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் அமரவும் மாநிலங்களவைக் கூட்டம் நடைபெறும்போது இதேபோன்ற ஏற்பாட்டைச் செய்து நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன

ஒரே அவையில் அந்த அவையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தனிமனித இடைவெளியுடன் அமர இடமில்லை என்பதால் இருஅவைகளிலும் உறுப்பினர்களை அமர வைத்து அவர்கள் பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு நடத்தவேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அவற்றை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யவும் செய்தி சேகரிக்கும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய வசதிகளை செய்து தரவும் இரு அவைகளின் செயலர்கள் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர்

ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தப் புதிய சட்டம் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க உதவும் என்று கூறினார் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில்கள் நுகர்வோர் குறைதீர் மையங்கள் நடுவர் மன்றங்கள் ஆகியவற்றின் மூலமாக பொருட்களின் தரம் கலப்படம் அளவு குறைபாடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தப் புதிய சட்டம் நுகர்வோருக்குப் பயன்படும் என்று அவர் தெரிவித்தார் நுகர்வோர் உரிமைகளை செயல்படுத்தும் விதமாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒன்றை ஏற்படுத்தவும் இந்தச் சட்டம் வழிவகுப்பதாக அவர் கூறினார் இந்த ஆணையத்திற்கு நுகர்வோர் உரிமை மீறல் தொடர்பான புகார்களை விசாரிக்கவும் அதன்மீதான வழக்கை பதிவுசெய்யவும் பாதுகாப்பில்லாத சரக்கு மற்றும் சேவைகளை திரும்பப் பெற்றுக் கொள்ள உத்தரவிடவும் அதிகாரமளிக்கப்படும் என்று திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறினார் மின்னு வர்த்தக நிறுவனங்கள் வர்த்தக நடைமுறைகளை மீறி செயல்படும் பட்சத்தில் அந்த நிறுவனங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் இச்சட்டத்தில் விதிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ப்ளாஸ்மா வங்கியும் அதற்கான சிகிச்சை பிரிவும் இன்று தொடங்கப்படுகிறது

குணமடைந்தவர்களின் ரத்தத்திலிருந்து பிளாஸ்மாவை தானமாக பெற்று நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் மாநில சுகாதாரத் துறைக்கு அனுமதி வழங்கியுள்ளது ஏற்கனவே தில்லி கேரளா உட்பட பல மாநிலங்களில் பிளாஸ்மா சிகிச்சை வெற்றிகரமாக அமைந்தது

இதையடுத்து

சென்னை பொது மருத்துவமனை தவிர ஸ்டான்லி அரசு மருத்துவமனை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக் கழகம் திருச்சி சேலம் திருநெல்வேலி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் விரைவில் பிளாஸ்மா சிகிச்சை தொடங்கப்படும் என்று மாநில அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது

இதனையடுத்து

உலகிலேயே இந்நோய்த் தொற்றால் உயிரிழப்போர் மிகவும் குறைவாக உள்ள நாடு இந்தியா என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கையும் மருத்துவமனைகளில் அளிக்கப்பட்ட சிறப்பான சிகிச்சையும் இறப்பு விகிதம் குறைய முக்கியக் காரணம் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க பாதுகாப்பு தேவை என்றும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ் ஹேமலதா ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது அடக்கம் செய்யும்போது தேவையான காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமர்வு கூறியது பின்னர் மனுமீதான விசாரணையை நான்கு வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்தி வைத்தனர்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய அளவில் இதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை என்று கூறினார் நோய்த் தொற்று அதிகமாக காணப்படும் உள்ளூர் அளவில் இதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்பதை மறுப்பதற்கில்லை என்றும் அவர் தெரிவித்தார் தலைநகர் தில்லி உட்பட நாட்டின் பல பகுதிகளில் நோய்த் தொற்று உச்சநிலையை அடைந்துவிட்டதாகவும் தற்போது தொற்றால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதாகவும் அவர் கூறினார் நோய்த் தொற்று அதிகமாக காணப்படும் பகுதிகளில் தீவிரமான தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் வீடு வீடாகச் சென்று பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நோய்த் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார்

இந்த மருந்தை சோதனை முறையில் மனிதர்களுக்கும் உட்செலுத்துவற்கான சோதனை நாளை மறுநாள் தொடங்கும் என்றும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பரிசோதனைகளின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் சாத்தான்குளம் காவல்நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தந்தையும் மகனும் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் நேற்று சிபிஐ அதிகாரிகள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் விசாரணை நடத்தினர்

பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள நிலையில் மாநில அரசின் நிலைப்பாடு குறித்து பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆன்லைன் வகுப்புகளை முறைப்படுத்தக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள்மீது நேற்று நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியபோது ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் பதில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை அடுத்த திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர் ஆஸ்திரேலியாவில் இந்த ஆண்டு நடைபெறவிருந்த ட்வென்டி ட்வென்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒத்தி வைக்கப்படுவதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது

இதனையடுத்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி குறித்த அதிகாரப்பூர்வ முடிவை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மியான்மரின் இறையாண்மையை சீனா குறைத்து மதிப்பிடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது

இந்திய விமானப்படையில் இம்மாத இறுதிக்குள் ஐந்து ரஃபேல் போர் விமானங்கள் சேர்க்கப்படவுள்ளன இந்திய அமெரிக்க கடற்படைகள் இணைந்து இந்தியக் கடற்பகுதியில் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டன

சென்னை எழும்பூர் திருவனந்தபுரம் இடையே புதிய பார்சல் ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது

பூர்த்தி செய்தபின்னர் கால்நடை மருத்துவ நிலையங்களில் சுமர்ப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் மு வடநேரே கூறியுள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களின் வசிப்பிடங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதாரப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்